மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்

மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார்

போட்டி இன்று சிட்னியில் தொடங்கியது

இந்த சரக்கு வழித்தடம் அப்பகுதியைச் சேர்ந்த தொழில்துறையினருக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார் சரக்குகளை விரைவாக பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இத்தகைய வழித்தடம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் குறைந்த செலவில் சரக்குகளை கொண்டு செல்வதற்கும் இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தாா் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடா்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார் சா்வதேச தரத்திற்கு இணையாக நம் நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டா் விவசாயிகள் நலனுக்காக இயக்கப்படும் வேளாண் ரயில் சேவையையும் பிரதம் சுட்டிக்காட்டினார் நம் நாட்டின் வளர்ச்சியை சர்வதேச சமுதாயம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் நாட்டின் ஒட்டுமொத்த வளா்ச்சிக்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திமோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் இரட்டை சரக்கு பெட்டிகள் கொண்ட ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார்

நாடு முழுவதும் நாளை இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது

தடுப்பு மருந்து செலுத்தும் பணியை கண்காணிப்பதற்கென மாநில மற்றும் மாவட்ட அளவில் பணிக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இந்த தடுப்பூசி பாதுகாப்பாக வழங்கப்படும் என்றும் அதற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தடுப்பூசியை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து கைபேசிக்கு வரும் குறுந்தகவல்கள் அடிப்படையில் சும்பந்தப்பட்ட தேதியில் சுப்பந்தப்பட்ட மையத்திற்குச் சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ளவாம் என்றும் ககாதாரத்துறை கூறியுள்ளது இணையதளத்தில் பதிவு செய்வதற்கு புகைப்படத்தடன் கூடிய அடையாள ஆவணம் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி மையத்தில் இரண்டு அதிகாரிகள் பதிவு மற்றும் ஆவணத்தை ஆய்வு செய்த பின்னா் தடுப்பூசி போடப்படும் என்றும் இதன் பின்னா் அரை மணி நேரம் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு மையத்தில் அம்ந்திருக்க வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இதனைத் தொடா்ந்து இரண்டாவது தவணை தடுப்பூசியையும் போட்டுக் கொள்ள வேண்டுமென்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது காய்ச்சலுக்கான பரிசோதனை செய்த பின்னரே மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முக கவசம் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை மாணவர்கள் கடைபிடித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

இந்தியா சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜிக் தோவல் தலைமையிலான குழு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது சா்வதேச பிரச்சினைகள் உட்பட இருதரப்பு உறவுகள் தொடா்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது அமெரிக்காவில் புதிய அரசு அமைப்பதற்கு வகை செய்யும் அதிகார மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் அமைதியான முறையில் முறையாக நடைபெற வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

ஜனநாயக நடைமுறைகள் போராட்டம் காரணமாக பாதிக்கப்படக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னதாக வாஷிங்டன் நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு அதிபா் திரு ட்ரம்பின் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் மற்றும் வன்முறை காரணமாக நான்கு பேர் உயிரிழந்ததாகவம் காவல்துறை அதிகாரிகள் பவன் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

புதிய அதிபராக திரு ஜோ பைடன் பதவியேற்பதற்கு எதிராக திரு ட்டிரம்பின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார் பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமிக்கப்பட்டு வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மினி கிளினிக்குகளை தமிழக அரசு தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் மினி கிளினிக்குகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக பல்வேறு துறைகளுக்கான விருதுகளும் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின அஇஅதிமுக அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டினார் மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே துணை முதலமைச்சர் திரு அஜித்பவாருடன் இன்று மும்பையில் ஆலோசனை மேற்கொள்கிறார் புதிய திட்டப்பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு கஷ்மீரின் புதிய தொழில் கொள்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

கேரளாவில் பறவைக் காய்ச்சலலை கட்டுப்படுத்துவதற்கு விரிவான நடவடிக்கைகள் தொடா்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கோட்டயம் மாவட்டத்தில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் அழிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் ஹரியானா மத்திய பிரதேஷ் குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசத்திலும் பறவைக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய அரசின் பல்துறை நிபுணர் குழுக்களும் அனுப்பப்பட்டுள்ளன

அம்மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலருக்குச் சொந்தமான ஐந்து இடங்களிலும் இஇந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கன மழையும் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறைக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றவாது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் தொடங்கியது

முன்னதாக மழை காரணமாக சிறிது நேரம் ஆட்டம் தடைபட்டது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன லேசான மாரடைப்பு காரணமாக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் சௌரவ் கங்குலி இன்று வீடு திரும்பினார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா அணி இன்று ஒடிஸா அணியை எதிர்கொள்கிறது